வாக்குகள் நாளை எண்ணப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அலுவலர் திரு

சீன நானிங்கில் நடைபெறும் சுதிர் கோப்பை பேட்மிட்டண் கலப்பு இரட்டையர் போட்டியிலிருந்து இந்தியா வெளியேறியது

வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய ஒருமணி நேரத்தில் முன்னனி நிலவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது

முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும்

பேட் ஒப்புகை சீட்டுகளுடன் சரிபார்க்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்படுகின்றன வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் அமைதியாகவும் நடைபெற பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அலைபேசிகள் எடுத்துச் செல்ல தடைவிதிக்கப் பட்டுள்ளது

வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் உடனுக்குடன் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்திருக்கிறார்

பொன்னையா காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா தலைமையில் தேர்தல் நுண்பார்வையாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கையின்போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது

வேளாண்மை வனம் பேரிடர் மேலாண்மை சார்ந்த கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் திறன்படைத்த செயற்கைகோள் ரேடார் தொழில்நுட்பம் மூலம் புவிபரப்பை துல்லியமாக படம் பிடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது

இஸ்ரோ தலைவர் திரு சிவன் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்

பல்லுயிர் பெருக்க தினம் சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு டிவிட்டரில் விடுத்துள்ள செய்தியில் வாழ்க்கையைத் தொடர நீடித்த வளர்ச்சிக்கு வித்திடும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வலியுறுத்தியுள்ளார்

பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிப்பதன் மூலம் புவியின் நலனை உறுதிசெய்ய முடியும் என கூறிய அவர் பருவமாற்றம் வசிப்பிடங்களை அழிப்பது மாசு பசுமை போர்வை இழப்பு போன்றவை பல்லுயிர் பெருக்கத்தை பெருமளவில் பாதிக்குமாதலால் இது விரைந்து சரிசெய்யப்பட வேண்டும் எனவும் கோரினார்

இதையொட்டி திருச்சி ஒத்தக்கடை சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் இவ்விழாவையொட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது பேட்மிண்டன் சீன நானிங் நகரத்தில் நடைபெறும் சுதிர்மான் கோப்பைக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு ஆட்டங்களிலிருந்து இந்தியா வெறியேறியுள்ளது